தாய்மை பாரத இயக்கம் சர்வதேச அளவில் மிகப் பெரிய இயக்கமாக உருவாகி உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

தலைநகர் டெல்லியில் ராத்காட்டில் உள்ள மகாத்மாகாந்தி நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பலர் மலர் அஞ்சலி செலுத்தினர்

ராத்காட்டில் இந்த நிகழ்ச்சியின் போது சர்வமத பிராத்தனை ஒன்றும் நடைபெற்றது காந்திஜெயந்தியை ஒட்டி குடியரக தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் காந்தியின் கோட்பாடாள அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றை நிறைவேற்ற மக்கள் தங்களை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி உள்ளார் மகாத்மாகாந்தியின் பிறந்த தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச அஹிம்சை தினமாகவும் கொண்டாடுகிறது

கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்ள அண்ணலின் திருவுருவச் சிலைக்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிராத்தனையும் நடைபெற்றது தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன காய்கிரஸ் தொண்டர்கள் கட்சித் தலைவர் திரு நமச்சிவாயம் தலைமையில் ஊர்வலமாக வந்து அண்ணலின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்த நிகழ்ச்சியில் சுதந்திரப் போராட்ட வீரர்களும் கௌரவிக்கப்பட்டனர் பிரதேச காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகளில் வைக்கப்பட்டிருந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அண்ணலின் திருவுருவப் படத்திற்கு கட்சித் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த தேசப்பிதாவின் படத்திற்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் அம்மாநில முதலமைச்சர் திரு பழனிச்சாமி தணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிராத்தனையும் நடைபெற்றது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்தாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று சிறப்பு கிராமசேவை கூட்டங்கள் நடைபெற்றன லால்பகதூர் சாஸ்திரி மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அமரர் லால்பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது விஜய்காட்டில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அமரர் லால்பகதூர் சாஸ்திரியின் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் கோஷம் இன்றும் மக்களால் நினைவு கூறப்படுவது குறிப்பிடதக்கது அமரர் லால்பகதூர் சாஸ்திரி நாட்டின் பசுமை புரட்சிக்கு வித்திட்டு ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டதக்கது என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடுவும் தங்களது செய்தியில் கூறி உள்ளனர்

புதுவை பட்டாணிக்கடை சந்திப்பில் உள்ள அமரா காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் தொண்டர்கள் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு நமச்சிவாயம் தலைமையில் ஊர்வலமாக வந்து அமரர் காமராஜர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பிலும் காமராஜரின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அமரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு கட்சித் தலைவர்களாலும் தொண்டர்களாலும் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனுக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் புவி பாதுகாவலர் விருது நாளை வழங்கப்பட உள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையின் உச்சகட்ட விருதான இந்த விருது பருவநிலை மாறுபாடு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்த இரு தலைவர்களும் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படுகிறது புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ள நிகழ்ச்சி ஒன்றில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் திரு ஆண்டானியே குட்ரோஸ் இந்த விருதை வழங்குகிறார் இத்தகவலை வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கடந்த வாரம் நியுயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டன

புதுவை கம்பன்கலையரங்கில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்த முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி புதுடெல்லி சென்று விட்டதால் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் துணை நிலை ஆளுநருக்கும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது திரு அன்பழகன் தமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தைவிட கூடுதலாக பேசிய போது துணை நிலை ஆளுநர் அவருடைய தமது உரையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் இருமுறை அதிகாரிகள் மூலம் இந்த கோரிக்கை திரு அன்பழகனிடம் தெரிவிக்கப்பட்ட போதும் அவர் அதை ஏற்காமல் தொடர்ந்து பேசினார் இதை அடுத்து ஒலிபெருக்கியை நிறுத்துமாறு துணை நிலை ஆளுநர் பணித்தார் இதை அடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக திரு அன்பழகன் வெளியேறினார் துணை நிலை ஆளுநரும் விழாவில் உரையாற்றாது நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அன்பழகன் துணை நிலை ஆளுநரின் இந்த நடவடிக்கை தமது தொகுதி மக்களுக்கு ஏற்பட்ட அவமதிப்பு என்றார் துணை நிலை ஆளுநர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வருவது குறித்து தாம் பேரவைத் தலைவரை சந்திக்க இருப்பதாகவும் திரு அன்பழகன் தெரிவித்தார் இதற்கிடையில் இன்றைய நிகழ்ச்சி விரும்பதக்கது அல்ல என்றும் திரு அன்பழகன் தமக்கு அளிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பேசியதாகவும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

புதுவை யுனியன் பிரதேசத்தை திறந்தவெளிக் கழிப்பிடமே இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் நடந்த இந்த சம்பவம் விரும்பதக்கது அல்ல என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டுமே அன்றி இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடக் கூடாது என்றார் அவர்

தூய்மை பாரத இயக்கம் சர்வதேச அளவில் மிகப் பெரிய இயக்கமாக உருவாகி உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் புதுவை யூனியன் பிரதேசம் திறந்தவெளி கழிப்பிடமே இல்லாத மாநிலமாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது